திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்குக் கூட்டணி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக காங்கிரஸ் கூறியுள்ளது மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற நலத்திட்டங்கள் மாநிலத்திற்கு கிடைக்கும் என்பதை தங்கள் கூட்டணி நிருபித்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கிப் போட்டியில் இந்தியா கொரியா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது

இனி விரிவான செய்திகள் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வேலூர் அரக்கோணம் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மக்கள் நலன் சார்ந்தே தங்கள் கூட்டணி செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகம் அமைதிப்பூங்காவாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் சிறுபான்மையினர் நலனுக்காக அஇஅதிமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் கொடநாடு விவகாரத்தில் திமுகவை சேர்ந்தவர்களே ஈடுபட்டிருப்பார்களோ என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டு இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு ஆட்சிப் பொறுப்பில் இருந்த போது தமிழகத்தின் நலன்கள் பாதுகாக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார்

கல்வித் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாகவும் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் அஇஅதிமுக மெகா கூட்டனியை ஏற்படுத்தியிருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஜெயக்குமார் நம்பிக்கைத் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரியை செயல்படுத்தியதன் மூலம் சிறுவணிகத்தில் அந்நிய முதலீடு தடுக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் கூட்டணிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கண்ணியமற்ற வகையில் கருத்துக்களை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார் இருப்பினும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி பொறுப்புணர்வோடு செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நேர்மையான அரசியலை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் தங்களது நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற நலத்திட்டங்கள் மாநிலத்திற்கு கிடைக்கும் என்பதை தங்கள் கூட்டணி நிருபித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் திமுக இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்குக் கூட்டணி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு கே எஸ் அழகிரி நம்பிக்கை தெரிவித்தார் இதற்கிடையே சிவகங்கை மக்களவைத் தொகுதிக்கான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக திரு கார்த்தி சிதம்பரம் அறிவிக்கப்பட்டுள்ளார் மக்கள் விரோத நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருவதாக திமுக மகளிரணி செயலாளர் திருமதி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று திருமதி கனிமொழி கூறினார் தேர்தலை கருத்தில் கொண்டு கொடநாடு விவகாரத்தில் திமுகவுக்கு தொடர்பு இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பொய்யான குற்றச்சாட்டை தெரிவிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் இன்று அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் உண்மை நிலையை மக்கள் அறிந்து இருப்பதாக தெரிவித்தார் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கண்டு ஆளும் கட்சிகளின் கூட்டணி அச்சம் அடைந்திருப்பதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார்

தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் வாக்காளர் சீட்டுகளை மட்டும் பயன்படுத்தி வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது திருப்பூர் மக்களவைத் தொகுதி

சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த கைது நடவடிக்கைக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மாவட்டச் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து இரண்டு வட்சும் வாக்காளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சந்தீப் நந்துாரி கூறியுள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபடவுள்ள ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது

மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமரிகையாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் அஸ்வான் ஷா கோப்பைக்கான ஹாக்கிப்போட்டியில் இந்தியா கொரியா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மலேசியாவின் இப்போ நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இருஅணிகளும் தலா ஒரு கோல் போட்டன

பின்னர் மழைக் காரணமாக சிறிது நேர தடைக்குப் பின் ஆட்டம் மீண்டும் தொடங்கியது